போட்டியின்றிஏகமனதாகதேர்வு செய்யப்பட்டுள்ளனா்

க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு கண்டிப்பாகநடத்தப்படும் என்றுபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு

மகேஷ் பொய்யாமொழிகூறியுள்ளார் வாகனபேட்டரிஉற்பத்திக்குஊக்கமளிக்கும் தேசியதிட்டத்திற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

காலிறுதிக்குமுன்னேறிஉள்ளார்

அப்பாவும் துணைத் தலைவராகதிருபிச்சாண்டியும் ஏகமனதாகதேர்வு செய்யப்பட்டனர்

தொடர்பானஅறிவிப்பைவெளியிட்டார்

திரு எடப்பாடிபழனிசாமிஆகியோர் திரு அப்பாவு வை பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமரவைத்தனா் பேரவைத் தலைவராகபொறுப்பேற்றதிரு அப்பாவு முதல் பணியாகபேரவையின் துணைத்தலைவராகதிரு பிச்சாண்டிஏகமனதாகதேர்வு செய்யப்பட்டதாகஅறிவித்தாா்

முன்னதாகஎதிர்க்கட்சித்தலைவர் திரு எடப்பாடிபழனிசாமிபேசுகையில் அவையைகட்சிபாகுபாடின்றிநடுநிலையோடுநடத்தவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் முன்வரிசைதலைவர்களும் பேரவைதலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனா்

தம்மைஒருமனதாகதேர்ந்தெடுத்தஅனைத்துஉறுப்பினர்களுக்கும் நன்றிதெரிவித்துக்கொண்டார் சுட்டப்பேரவைநடவடிக்கைகள் நாட்டிற்கேமுன் மாதிரியாக இருக்கும் வகையில் தமதுசெயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு அப்பாவு தெரிவித்தார் இதன் பின்னா் அவைநடவடிக்கைகள் மறுதேதிகுறப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன

முக ஸ்டாலின்தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைதெரிவித்துள்ள அவர் இந்தநோய்த்தொற்றுகட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளமருத்துவசாா் பணியாளா்களுக்குஊக்கத்தெகைவழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா்

ஸ்டாலின் அந்தஅறிக்கையில் கூறியுள்ளார்

சேகர் பாபு கூறியுள்ளார் இன்றுசென்னையில் கோவிட் நலமையங்களைஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடிதலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர்திரு

சர்வதேச்செவிலியர் தினம் இன்றுகடைப்பிடிக்கப்பட்டது

முதலமைச்ச் திரு முக

ப்ளஸ் டூ தேர்வு கண்டிப்பாகநடத்தப்படும் என்றுபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு அள்பில் மகேஷ் பொய்யாமொழிகூறியுள்ளார் இன்றுசென்னையில் இது தொடர்பானஆலோசனைகூட்டத்தில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

புவியரசன் கூறியுள்ளார் இது தொடர்பாகவெளியிட்டுள்ளகாணொலிபதிவில் அவர் இதனைதெரிவித்துள்ளார்

மெகராஜ் கூறியுள்ளார் திண்டுக்கல் பழனிஅரசுமருத்துவமனையில் இந்துசமயஅறநிலையத்துறையின் சாா்பில் நோயாளிகளுக்கும் உதவியாளர்களுக்கும் இலவசமாகஉணவுப் பொட்டலங்கள் வழங்கும் திட்டம் இன்றதொடங்கப்பட்டது